அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவதற்கான அறக்கட்டளையை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவதற்கான அறக்கட்டளை ஏற்படுத்துவதென மத்திய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் வழங்க உத்தரப்பிரதேச அரசு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

எஸ் சி எஸ் டி பிரிவை சேர்ந்த ஒருவரும் இதில் இடம்பெறுவார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள ஐந்து இந்திய தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களுக்கான அந்தஸ்தை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்த வகை செய்யும் வங்கி ஒழுங்குமுறை சட்டதிருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள வங்கி ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கூட்டுறவு வங்கிகள் பின்பற்றுவதற்கு இந்த சட்டதிருத்த மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்டார் வங்கிகளில் முதலீடு செய்பவர்களின் நலனை கருத்தில்கொண்டு இந்த முடிவு கூட்டுறவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட சீனாவின் வூகானிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்ததற்காக அப்பணியில் ஈடுபட்ட ஏர்இந்தியா நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு இக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் கூறினார்

இன்று கோபிச்செட்டிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புதிய கல்விக்கொள்கையை மத்திய அரசு வெளியிட்ட பின்னரே அதுகுறித்து தமிழக அரசு தமது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று அமைச்சர் கூறினார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிபட்டிணத்தில் இன்று கூட்டுறவு வேளாண்மை விற்பனை சங்கத்தின் சார்பில் புதிய பெட்ரோல் நிரப்பும் மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார்

தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை சேலம் மாவட்டம் தலைவாசலில் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிவைக்கவுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இதற்கான விழா நடைபெறும் இடத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குடமுழக்கு விழாவிற்காக கடந்த ஒன்றம் தேதி முதல் எட்டுகால யாக பூஜை நடைபெற்று வந்தன

குடமுழுக்கு விழாவை கான தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்தனர் குடமுழக்கு விழாவினை தொடர்ந்து இன்றீரவு பஞ்சமூர்த்தி வீதி உலா நடைபெறவுள்ளது

பாதுகாப்பு தளவாட கண்காட்சியை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கு உயர்முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தளவாடங்களுக்காள உற்பத்தி கூடங்கள் அமைக்கப்படவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்

இலை விபூதி பிரசாதம் வழங்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது